நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் இறுதி வரை பொதுமுடக்கம் நீட்டிக்கப் பட்டுள்ளது

அண்டை நாடுகளுடனான இந்தியா வின் உறவுகள் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டதே தவிர லாப நோக்கம் எதுவும் இதில் இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் ஸில் இந்தியா வின் மானிய உதவியுடன் கட்டப்பட்டுள்ள அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தின் புதிய கட்டிடத்தை இன்று மொரீஷியஸ் பிரதமர் திரு ப்ரவிந்த் ஜக்நாத் துடன் இணைந்து காணொளி காட்சி மூலம் அவர் திறந்துவைத்துப் பேசினார்

ஆப்கானிஸ்தான் இலங்கை நேபாளம் நைஜர் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியா ஏற்கனவே வழங்கி வரும் உதவிகளையும் அவர் சுட்டிக் காட்டினார் மொரீஷியஸ் ஸில் இந்தியா வின் மானிய உதவியுடன் கட்டப்பட்ட அதிநவீன மருத்துவ மனையும் மெட்ரோ ரயில் வசதியும் ஏற்கனவே தொடக்கப் பட்டுள்ளன

கொரோனா பெருந்தொற்றை சமாளிப்பதற்கான இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தொழில்நுட்பங்கள் பற்றிய தொகுப்பு நூலை மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று வெளியிட்டார்

தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் இறுதி வரை பொதுமுடக்கம் நீட்டிக்கப் பட்டுள்ளது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதைத் தெரிவித்துள்ளார் நடப்பு ஜுலை மாதத்தைப் போல ஆகஸ்ட் மாதத்திலும் தமிழகத்தில் எல்லா ஞாயிற்றுக் கிழமைகளிலும் தளர்வற்ற ஊரடங்கு அமல்படுத்தப் படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ரயில் மற்றும் விமான சேவைகள் உட்பட பொதுப் போக்குவரத்து மீதான கட்டுப்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் மாவட்டங்களுக்கு இடையில் பயணிக்க ஈ பாஸ் அவசியம் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று இதுதொடர்பாக வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் மக்களின் உயிரை பாதுகாக்கும் அதே வேளை வருவாய் ஈட்ட வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருப்பதாகக் கூறினார்

புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சையில் இருந்த ஒருவர் நேற்று இரவு உயிர் இழந்தார்

புதுச்சேரி யைச் சேர்ந்த ஒருவர் புதுச்சேரி க்கு வெளியே தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்

புதுச்சேரி யில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் கூடுதல் அக்கறை தேவைப்படுவதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் நேற்று கொரோனா கட்டுப்பாட்டு அறைக்கு நேரில் சென்று தகவல்களை மறுஆய்வு செய்ததில் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாகவும் நாட்டின் இதர பகுதிகள் இந்த விஷயத்தில் நம்மை விட நல்ல முறையில் செயல்பட்டிருப்பதை உணர முடிவதாகவும் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் கொரோனா தொற்றை உடனுக்குடன் கண்டுபிடித்தல் மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரித்தல் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துதல் பரிசோதனை சிகிச்சை மற்றும் தகவல் முறைகளை சீரமைத்தல் போன்ற நடவடிக்கைகளை அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்டால் மேலும் பலரை கொரோனா அபாயத்தில் இருந்து காப்பாற்ற முடியும் என்றும் துணைநிலை ஆளுனர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகமும் விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டமும் இணைந்து கொரோனா காலத்தில் கர்ப்பிணிப் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது குறித்து இன்று அங்கன்வாடி பணியாளர்களுக்கான காணொலி கருத்தரங்கு ஒன்றை நடத்தின தமிழக முன்னாள் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி இக்கருத்தரங்கில் சிறப்புரை ஆற்றுகையில் தாய்ப்பால் மூலம் கொரோனா வைரஸ் பரவாது என்பதால் தாய்க்கோ குழந்தைக்கோ தொற்று இருந்தாலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளைப் பின்பற்றி தாய்ப்பால் கொடுக்கலாம் என்றார் தமிழக அரசு தேசிய சுகாதார இயக்கத்தைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரத்னகுமார் சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் இணை இயக்குனர் திரு காமராஜ் விழுப்புரம் சுகாதாரப் பணிகள் துணை இயக்குனர் அலுவலகத்தைச் சேர்ந்த டாக்டர் லட்சுமி புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலக உதவி இயக்குனர் முனைவர் சிவக்குமார் உள்ளிட்டோர் இக்கருத்தரங்கில் பங்கேற்றனர்

தற்போது காரைக்கால் அரசுப் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் அனைத்து கொரோனா நோயாளிகளும் சீரான உடல்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது காரைக்கா லில் அவ்வையார் அரசுப் பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்லூரி விரிவுரையாளர்கள் இணைந்து அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கியுள்ளனர் விரிவுரையாளர்களின் அழைப்பை ஏற்று புதுச்சேரி கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசனா ஆகியோர் இன்று இந்த உதவிகளை மாணவிகளுக்கு வழங்கினர்

சிபிஐ மற்றும் ஏஐடியுசி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மவுன ஊர்வலமாக வந்து கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கொல்கொத்தா வில் இன்று அதிகாலை காலமான மேற்குவங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோமன் மித்ரா மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் போராட்ட குணம் மிக்கவரான சோமன் மித்ரா வின் மறைவு மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அண்டை நாடுகளுடனான இந்தியா வின் உறவுகள் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் இறுதி வரை பொதுமுடக்கம் நீட்டிக்கப் பட்டுள்ளது புதுச்சேரியில் பொதுமுடக்கம் பற்றிய அரசின் நிலைப்பாடுகள் நாளை அறிவிக்கப்படும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி என தெரிவித்துள்ளார்